பொறுத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

எடுக்குமாறு மீனவப் பிரதிநிதிகள் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்தினர்

நீர்வரத்து அதிகரித்துள்ளது

இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நீட் தேர்வை தமிழ் வழியில் எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவு குறித்து சிபிஎஸ்இ எடுக்கும் நிலைப்பாட்டை பொறுத்து தமிழக அரசு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு சாதகமானதொரு முடிவையே மாநில அரசு எடுக்கும் என்றார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை பெசன்ட்நகர் எலியட்ஸ் கடற்கரையில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் குடும்ப நல திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்தால் தான் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடிந்ததாக கூறினார்

பாதுகாப்பானது என்றும் அவர் தெரிவித்தார்

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு தின பேரணிகள் நடைபெற்றன இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்கவும் கைப்பற்றப்பட்டுள்ள படகுகளை பத்திரமாக மீட்டுத்தரவும் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என ராமேஸ்வரம் அனைத்து விசைப் படகு மீனவ சங்கங்களின் கூட்டமைப்பினர் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர் இதுதொடர்பான மனு ஒன்றையும் முதலமைச்சரிடம் அவர்கள் அளித்தனர் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் மற்றும் அமைச்சர் திரு மணிகண்டன் ஆகியோர் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர் தமிழகத்தில் அரசு கலைக் கல்லூரிகள் அரசு தொழில்நுட்பக் கல்லூரிகள் ஆகியவற்றில் பயிலும் மாணவர்களுக்கு சுயமாக தொழில் தொடங்குவது குறித்த ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் விழிப்புணர்வு முகாம்களை இன்று தொடங்கியுள்ளது

ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்த அவர் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் மாநில அரசுடன் இணைந்து மத்திய அரசு முடிவெடுக்கும் என்று கூறினார் இதனிடையே தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ பேரறிவாளன் விடுதலைக்கு தமிழக அரசு தடையாக இருக்காது என்றார் கிராமப் பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஏனழ எளிய மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்லா மாநில மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் திட்டங்களும் அதிகாரங்களும் அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்றார் கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதையடுத்து கபினி கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகளில் இருந்து அதிக அளவு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நகர் பகுதிகளில் வங்கிகள் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுவரும் நிலையில் கிராமப்புற மக்கள் அதிகளவில் தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே அமைந்துள்ள அஞ்சலகங்களில் ஐன்தன் கணக்குகளை தொடங்கியுள்ளனர்

இன்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கன்னிப்பட்டி கிராமத்தில் உள்ள அஞ்சலகத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் அதிக அளவில் கணக்குகளை தொடங்கியுள்ளதாக அஞ்சலக பொறுப்பாளர் திரு சிவக்குமார் தெரிவிக்கிறார்

தூத்துக்குடி மாவட்டம் கட்டலாங்குளத்தில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மாவட்ட ஆட்சியர் பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பூபேந்திர யாதவ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்தனர் சென்னை எழும்பூரில் உள்ள அழகுமுத்துக்கோனின் உருவச்சிலைக்கு துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக் குறித்த செய்திகள்

கஷ்யப் பிரனாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது